சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசிய தேவை என மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு

காஞ்சிபுரம் மாவட்டம் றீபெரும்புதூரில் அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலிமூலம் இன்று தொடங்கிவைத்தார்

இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை மும்பையில் நடைபெற உள்ளது

இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்சாலை விபத்துகளை குறைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என கூறினார் இந்நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான மாநில விருதை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கரிடம் திரு

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்

இரு நாட்டு கடற்படை வீரர்களின் பல்வேறு திறன்களை பரிமாறிக்கொள்ள உதவும் இந்த கூட்டு பயிற்சியில் ஜப்பானின் எச்சிகோ போர் கப்பல் பங்கேற்கிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொளிமூலம் இன்று தொடங்கிவைத்தார் கிராமப்புற இளைஞர்களின் உடல் திறனை மேம்படுத்தும்வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கிராமங்களில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளிலும் இத்திட்டத்தின்மூலம் இலவச சீருடை விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட உள்ளன

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

ஜெயக்குமார் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

கழிவுப் பொருட்களை முறைப்படி அகற்றி சுற்றுச்சூழலையும் மக்களின் உடல் நலனையும் காக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்திலும் புகையில்லா போகியை கொண்டாட வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு மெகராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்த்து காற்றின் தரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

அருண்சுந்தர் இன்று வழங்கினார்

கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கான முன்னேற்பாட்டுப் பணிகளை ராசாமணி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்

ராமதாஸ் தமிழகத்தில் மின் வாரிய தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான வயது வரம்பை மாற்றி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பணிகளுக்கான அதிகபட்ச வயது வரம்பை ஐந்து ஆண்டுகள் உயர்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரின் இரண்டாவது போட்டி வரும் வெள்ளிக்கிழமை ராஜ்கோட்டிலும் மூன்றாவது போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களுருவிலும் நடைபெறுகிறது